நான்காம் கட்டதேர்தலுக்கானவேட்பு மனுக்களைத் தாக்கல் செய்ய இன்றுகடைசிநாளாகும்

வாரியம் பறிமுதல் செய்துள்ளது

புதுதில்லிதேசியகாவல் நினைவிடத்தில் குடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் மரியாதைசெலுத்தினார்

கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன இனிவிரிவானசெய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கானமுதல்கட்டவாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் இன்றுமாலையுடன் நிறைவடைகிறது

ஆந்திரபிரதேசம் அருணாச்சலபிரதேஷ் மிசோராம் நாகலாந்து சிக்கிம் அந்தமான் நிகோபார் தெலங்கானா உத்ரகாண்ட் மாநிலங்களில் முதல்கட்டதோ்தல் நடைபெறுகிறது

அருணாச்சலபிரதேசத்தில் ஒரேகட்டமாகதேர்தல் நடைபெறுகிறது

முதல்கட்டவாக்குப்பதிவு நடைபெறஉள்ளஅனைத்துதொகுதிகளில் அனைத்துஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகதேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அங்குபாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது பதற்றம் நிறைந்தபகுதிகளில் மத்தியதுணைரானுவப் படையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் வாக்குப்பதிவு மையங்களில் மின்னனுவாக்குப்பதிவு எந்திரங்கள் மின்சாரஜெனரேட்டர்கள் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படைவசதிகள் செய்துதரப்பட்டுள்ளதாகதேர்தல் அதிகாரிகள் கூறியுள்ளனா் இதனிடையேநான்காம் கட்டதேர்தலுக்குவேட்புமனுதாக்கல் செய்வதற்கு இன்றுகடைசிநாளாகும்

உருவாகுவதற்குகாங்கிரஸ்தான் காரணம் என்றுபிஜேபி யின் பாகிஸ்தான் முத்ததலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடிகூறியிருக்கிறார் மகாராஷ்டிராவில் இன்றபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் பயங்கரவாதிகளைஅவர்களது இருப்பிடங்களிலேயேதாக்குவதுதான் புதிய இந்தியாவின் கொள்கையாகும் என்றுகூறினார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்துக்குதனியாகஒருபிரதமரைகோருவதும் அதற்குகாங்கிரஸ் துணைபோவதும் கண்டிக்கத்தக்கதுஎன்றுஅவர் தெரிவித்தார்

இரண்டாம் கட்டவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதமிழ்நாட்டிலும் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் குடுபிடித்துவருகிறது பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுமாலைகோவை திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சிமற்றும் நீலகிரியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டகாவல்துறையினர்

கா்நாடகமாநிலம் மைசூரில் தமதுபிரச்சாரத்தைமுடித்துக் கொண்டு இன்றுமாலைசிறப்பு விமானம் மூலம் பிரதமர் கோவைவந்தடைகிறார் அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிநேற்றுநாமக்கல் மாவட்டம் சங்ககிரியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போதபேசியஅவர் மத்தியில் அமையும் ஆட்சிநிலையானதாக இருந்தால்தான் நாடுவளர்ச்சிபெற முடியும் என்றும் அனைத்துதுறைகளிலும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் கூறினார்

திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் திருநெல்வேலியில் இன்றுபிரச்சாரம் மேற்கொண்டாா் அப்போதபேசியஅவர் தமதுகட்சிபெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் இன்றிஎந்தபாகுபாடுமின்றிஅனைத்தமதத்தினரையும் அரவணைக்கும் போக்கைகடைபிடிப்பதாகக் குறிப்பிட்டார் திமுகஆட்சிக் காலத்தின்போதுதான் அதிகபட்சகோவில்களுக்குகுடமுழுக்குநடத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

மத்தியபிரதேசமாநிலத்தில் கணக்கில் வராதபணம் குறிததுகிடைத்தஆதாரப்பூர்வமானதகவலைக் கொண்டுமத்தியநேரடிவரிவசூல் வாரியம் அதிரடிசோதனையில் ஈடுபட்டதாகதெரிவித்துள்ளது

சொத்துக்கள் குறித்தும் பெருவாரியானவசூல் குறித்தும் ஆதாரப்பூர்வமானதகவல் கிடைத்ததன் பேரிலேயேதேடுதல் நடைபெற்றதாகவும் அதிகாரிகள் கூறினர் இந்ததேடுதலைத் தொடர்ந்துதில்லி போபால் இந்தூர் மற்றும் கோவாஆகிய இடங்களிலும் தில்லிவருமானவரித்துறையினர் சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டதாகஅதிகாரப்பூர்வதகவல் தெரிவிக்கிறது

பல்வேறுசம்பவங்களில் வீரமரணமடைந்த ஆறு வீரர்களுக்குவீரபதக்கங்களைஅவர் வழங்கினார்

ஐம்மு கஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதம் மற்றும் பிரிவினைவாதத்தைகட்டுப்படுத்துவதற்குமத்தியரிசா்வ் காவல்படையினர் எடுத்துவரும் முயற்சிகளைகுடியரசுத் தலைவர் பாராட்டினார்

நமதுவீரா்களின் தியாகத்தைநினைவுகூறும் வகையில் ஒவ்வொருஆண்டும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதிமத்தியரிசா்வ் காவல்படைதினமாகக் கொண்டாடப்படுகிறது வீரமரணம் அடைந்தவர்களின் குடும்பங்களுக்குஉதவுவதற்குவீர் பரிவார் என்றசெயலியைகுடியரசுத் தலைவர் இன்றுஅறிமுகப்படுத்தினார் தமிழகத்தில் அரசுப் பள்ளிஆசிரியர்கள் லாபநோக்கில் தனியாகடியூஷன் எடுக்கக்கூடாதுஎன்றுசென்னைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடா்பானவழக்கை இன்றுவிசாரித்தநீதிபதிரு எஸ் எம் சுப்ரமணியம் அத்தகையசெயலில் ஈடுபடும் ஆசிரியர்களைகண்காணித்துநடவடிக்கைஎடுக்குமாறும் கூறினார் பள்ளிக் கல்லூரிமற்றும் பல்கலைக்கழகங்களில் பாலியல் தொல்லைகள் குறிதவ புகார் அளிப்பதற்குகட்டணமில்லாதொலைபேசிஎண்ணைபள்ளிக் கல்வித்துறைமற்றும் தமிழகஅரசும் அடுத்தளட்டுவாரங்களில் அறிமுகப்படுத்தவேண்டுமென்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வங்கக்கடலில் நெடுந்தீவுப் பகுதியில் எல்லைதாண்டிமீன்பிடித்ததாகநான்குமீனவர்களை இலங்கைகடற்படை இன்றுகைதுசெய்தது அவர்களதுபடகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது

இதில் எல்லைதாண்டியகாரணத்திற்காக இந்தகைதுசெய்யப்பட்டநான்குமீனவர்களும் விசாரணைக்காககாங்கேசன் துறைக்குகொண்டுசெல்லப்பட்டுள்ளனர்

மணிகொண்டா ககன்பள்ளி கொங்டம் மெட்டகுடாமற்றம் மறைகுடாகிராமங்களில் கொலைமற்றும் கொள்ளைசம்பவங்களில் அவர்கள் ஈடுபட்டதாககாவல்துறைதெரிவித்தது

இந்தஆட்டம் இன்று இரவு எட்டுமணிக்குதொடங்குகிறது புள்ளிபட்டியலில் இரண்டுஅணிகளும் தலாளட்டு புள்ளிகள் பெற்றுள்ளன இருப்பினும் மொத்தரன் விகிதத்தில் கொல்கத்தாமுதலிடம் பிடித்துள்ளது